சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று மாலை வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் சென்னையில் இன்று நடைபெற்ற இமுக செயற்குழுக் கூட்டத்தில் கருணாநிதி மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

நாராயணசாமி கூறியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுனர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மாநில மக்களுக்கு சுதந்திரதின வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

ராம்நாத் கோவிந்த் இன்று மாலை நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார் குடியரசுத் தலைவரின் இந்த உரை

குடியரகத் தலைவரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அதன் ஆங்கில வடிவம் இடம்பெறும் ஆங்கில மொழி பெயர்ப்பைத் தொடர்ந்து பிராந்தி மொழி பெயர்ப்பு தூர்தர்ஷனில் ஒளிபரப்பாகும்

புதுடில்லி யில் நாளை நடைபெற உள்ள சுதந்திரதின விழாவை இணையத்தில் நேரடியாக ஒளிபரப்ப பிரசார் பாரதி இந்திய ஒலிபரப்புக் கழகம் கூகுள் மற்றும் யு ட்யுப் புடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளது இதற்கான இணைப்பு கூகுள் முகப்புப் பக்கத்திலேயே இடம்பெறும் என்று பிரசார் பாரதி தலைமை செயல் தலைவர் திருச்சிசேகர் வேம்பட்டி இன்று புதுடில்லி யில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திருநரேந்திர மோடி ஆற்றும் உரை முடிந்தவுடன் பிரதமர் உரையின் பிராந்திய மொழிபெயர்ப்பை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பும் என்றும் அவர் தெரிவித்தார் சென்னையில் திமுக செயல்தலைவர் திரு முகஸ்டாவின் தலைமையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழுக் கூட்டத்தில் அண்மையில் காலமான திமுக தலைவர் கருணா நிதியின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கருணாநிதி கொண்டுவந்த பல்வேறு சமூகநலத் திட்டங்களும் அவரது முக்கிய அரசியல் முடிவுகளும் இத்திர்மானத்தில் பட்டியல் இடப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது

ஸ்டாவின் இக்கட்டத்தில் பேசுகையில் அண்ணா விற்கு அருகில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதே கருணாநித யின் விருப்பம் என்றும் அஇஅதிமுக அரசு இதை பிரச்சனையாக்க முயன்ற போதிலும் நீதிமன்றத்தை நாடி வெற்றி தேடித்தந்த திமுக வழக்கறிஞர் அணியினருக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறிஞர் திமுக வினர் ஒற்றுமையாக இருந்து கருணாநிதி யின் கொள்கைகளைக் காக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தமிழக சட்டமன்றத்தின் எதிர்கட்சித் துணைத்தலைவர் திருதுரை முருகன் இக்கூட்டத்தில் பேசுகையில் செயல்தலைவர் திருமுகஸ்டாலின் விரைவில் தலைவர் ஆவார் என்று கூறிஞர் திமுக செய்தித்தொடர்பானர் திரு

எஸ் இளங்கோவன் செயற்குழுக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திரு

கஸ்டாலின் தலைவர் ஆவதில் எந்த சர்ச்சைக்கும் இடமில்லை என்றும் கட்சியின் பொதுக்குழு சரியான நேரத்தில் கூடி திருழுகண்டாவி னை தலைவராகத் தேர்ந்தெடுக்கும் என்றும் கூறிஞர் கட்சியில் பிளவு ஏற்படுத்தும் முயற்சிகள் மோசமாகத் தோல்வியடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுவையில் ஹெல்மெட் அணிவதைக் கட்டாயமாக்கி துணைநிலை ஆளுனர் உத்தரவிட்டிருப்பதும் இந்த உத்தரவை கடுத்தமாக அமல்படுத்துமாறு காவல்துறைத் தலைவருக்கு அவர் அறிவுறுத்தியிருப்பதும் ஏற்கத்தக்கதல்ல என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹெல்மெட் அணியவேண்டியதன் அவசியம் குறித்து முதவில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய பின்னர் அதைக் கட்டாயமாக்கலாம் என ஏற்கனவே சட்டமன்றத்தில் முடிவெடுக்கப் பட்டுள்ள நிலையில் துணைநிலை ஆளுனர் இதுகுறித்து எழுத்து வடிவிலோ வாய்மொழியாகவோ உத்தரவிட இயலாது என்றுர் ஹெல்மெட் அணிவதைக் கட்டாயமாக்க துணைநிலை ஆளுனர் விரும்பிஞல் காவல்துறைத் தலைவர் மூலம் அரசுக்கு அதைத் தெரிவித்திருக்க வேண்டும் என்றும் அரசுதான் உரிய நடைமுறைகளைப் பின்பற்றி உத்தரவு பிறப்பிக்க இயலும் என்றும் அவர் கூறிஞர் புதுச்சேரி யில் நடப்பது ஜனநாயக ஆட்சியே தவிர சர்வாதிகாரம் அல்ல என்றும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஆலோசனை பெறாமல் முடிவெடுக்க இயலாது என்பதால் பிரச்சனை குறித்து காவல்துறைத் தலைவரை அழைத்து பேசப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

நீவாரணப் பொருட்கள் அடுத்த வாரம் கேரளத்திற்கு அனுப்பிவைக்கப் படும் என்று மாநில பிஜேபி தலைவர் திருவிசாமிநாதன் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர் நீதிமன்றத்தின் உத்தரவையே செயல்படுத்தாத புதுவை அரசு துணைநிலை ஆளுனரின் உத்தரவை எப்படி செயல்படுத்தும் என வினவிஞர் சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியா வைப் போல பலவித மொழி இனம் கலாச்சாரம் மற்றும் பொருளாதார நிலைகளின் கூட்டுக் கலவையான இன்னொரு நாடு உலகத்தில் இல்லை என்றும் விடுதலைக்குப் பின்னர் இந்தியா தற்சார்பை எட்டுவதில் நன்னு முன்னேறியுள்ள போதிலும் கல்வி சுகாதாரம் ஊரக வளர்ச்சி போன்ற பல்வேறு துறைகளில் இன்னும் செய்யவேண்டியது நிறைய இருப்பதால் ஒவ்வொரு இந்திய ரும் தாங்கள் விரும்பும் மாற்றத்தை நாட்டில் கொண்டுவர தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளவண்டியது அவசியம் என்றும் அவர் தமது செய்தியில் கூறியுள்ளார்

கதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

மக்களவை உறுப்பினர் திருஆர் ராதாகிருஷ்ணன் சட்டப்பேரவைத் தலைவர் திருவைத்திலிங்கம் உள்ளிட்ட தலைவர்களும் மாநில மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களைத் தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர் புதுவையில் நாளை நடைபெற உள்ள சுதந்திரதின விழாவை ஒட்டி போலீஸ் பாதுகாப்பு வலுப்படுத்தப் பட்டுள்ளது உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு வளாகத்தில் நானை காலை நடைபெற உள்ள கதந்திரதின விழாவில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மூவர்ணக் கொடியை ஏற்றிவைக்கிறார் உப்பளம் மைதானம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் கூடுதல் எண்ணிக்கையில் போலீசார் பாதுகாப்புப் பணிகளில் ஈடுபடுத்தப் பட்டுள்ளனர் ஹோட்ல்கள் மற்றும் தங்குமிடங்களில் முழு சோதனை மேற்கொள்ளப்பட்டது புதுவைக்கு வரும் வாகனங்கள் மா நில எல்லையில் சோதனையிட்ட பிறகே அனுமதிக்கப்படுவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன சுதந்திரதின விழாவில் கலந்துகொள்வோர் உணவுப் பொருட்கள் மற்றும் பைகளை எடுத்துவர சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன கடலோரக் காவல்படையினரும் கடல் வழிகளில் சோதனை மேற்கொண்டு சந்தேகத்திற்கு இடமான படகுகளின் நடமாட்டம் தென்பட்டால் தகவல் கொடுக்குமாறு மீனவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளன

நாராயணசாமி சமூகநலத் துறை அமைச்சர் திருகந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் பாரதி பூங்காவில் உள்ள குபோ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிரெஞ்ச் இந்திய விடுதலைக் கால மக்கன் இயக்கத்தினரும் அதன் தலைவர் திருசிவராஜ் தலைமையில் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்தனர் முன்னதாக பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குபேரின் திருஉருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது புதுவை யில் உள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றுக்கு ராஜஸ்தானில் இருந்து கந்தக அமிலம் ஏற்றிவந்த கன்டெய்னர் லாரி இன்று வடமங்கலம் அருகே சங்கராபரணி ஆற்றங்கரையில் சாலைத் தடுப்பு மீது மோதி கவிழ்ந்ததால் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து சுமார் பாதிக்கப்பட்டது ஆற்று நீருடன் அமிலம் கலக்கும் அபாயத்தை ஆலை நிர்வாகத்தினர் உணர்ந்து அமிலத்தை உடனடியாக மற்றெரு லாரிக்கு மாற்றினர்

வடமேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்தத் தாழ்வுப் பகுதி

ராம்நாத் கோவிந்த் இன்று மாலை வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் சென்னையில் இன்று நடைபெற்ற திமுக செயற்குழக் கூட்டத்தில் கருணாநிதி மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுவையில் ஹெல்மெட் அணிவதைக் கட்டாயமாக்கி துணைநிலை ஆளுனர் உத்தரவிட்டிருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று முதலமைச்சர் திரு

புதுவை துணைநிலை ஆளுனர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மாநில மக்களுக்கு சுதந்திரதின வாழ்த்து தெரிவித்துள்ளனர்